ரின்வ் வங்கியின் இருப்பு நிதியிலிருந்துபெறாமலேயே நிதிப் பற்றாக்குறையைஅரசுசமாளிக்கும் என்றுமத்தியநிதிஅமைச்சர் திருஅருண்ஜேட்லிகூறியுள்ளாா்

மேம்பாட்டுத் திட்டங்கள் செயலாக்கப்படும் என்றுமத்தியஅமைச்சா் திருமனோஜ் சின்ஹாகூறியுள்ளார் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஜி சாட் ஏழு ஏ செயற்கைக்கோள் வாகனம் இன்றுமாலைவிண்ணில் செலுத்தப்படுகிறது

புதுதில்லியில் தனியார் தெலைக்காட்சிநிகழ்ச்சிஒன்றில் பங்கேற்றுபேசியஅவர் சிலதுறைகளில் பணப் பழக்கம் குறைந்ததைஅடுத்தரிசர்வ் வங்கியிடம் மத்தியஅரசசிலகோரிக்கைகளைமுன்வைத்ததுஎன்றும் இது ஒன்றும் ரிசர்வ் வங்கியின் சுயாட்சியில் தலையிடுவதாகாதுஎன்றும் கூறினார் ரிசா்வ் வங்கியின் இருப்பு நிதியிலிருந்துபணம் பெறாமலேயேநிதிப் பற்றாக்குறையைஅரசாடுசெய்யும் என்றும் அவர் தெரிவித்தார்

இன்றகூட்டம் தொடங்கியதுமுதற்கொண்டே காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்குபதாகைகளைஏந்தியவண்ணம் வந்தரஃபேல் விமானபேரம் நாடாளுமன்றகூட்டுக்குழுவிசாரணைக்குவிடப்படவேண்டுமென்றுகோஷம் எழுப்பினார்கள்

ரபேல் விமானபேரம் தொடர்பாகவிவாதத்துக்குஅரசுதயாராகஉள்ளபோதிலும் மாநிலங்களவைநடவடிக்கைகளுக்குகாங்கிரஸ் கட்சி இடையூற விளைவிக்கிறதுஎன்றுநாடாளுமன்றவிவகாரங்கள் இணைச்சர் கோயல் துறை திருவிஜய் குற்றம்சாட்டினார் இதனால் எழுந்தஅமளியைஅடுத்துகூட்டம் நாளைவரைஒத்திவைக்கப்பட்டது வடகிழக்குமாநிலங்களில் தொலைத் தொடர்பு கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்றுதொலைத் தொடர்புத்துறைஅமைச்சர் திருமனோஜ் சின்ஹாதெரிவித்துள்ளார்

பிரதமா் திருநரேந்திரமோடிஅடுத்தமாதம் அருணாச்சலபிரதேசம் செல்லவிருக்கிறாா் மாநிலதலைநகர் ஈட்டாநகர் அருகே புதியவிமானநிலையத்துக்குஅவர் அடிக்கல் நாட்டுகிறார் அருணாச்சவபிரதேசம் அமைந்ததினம் பற்றியவிழாவில் அம்மாநிலமுதலமைச்சர் திருபேமாகண்ட் பேசுகையில் இதைத் தெரிவித்தார் அலுவலகத்துக்குதாம் சென்றபோது இந்ததகவல் தெரிவிக்கப்பட்டதுஎன்றும் ஈட்டாநகள் பிரதமர் விமானநிலையதிட்டம் நீண்டகாலதிட்டம் என்றும் அவர் கூறினார்

திருசிதம்பரம் நிதிஅமைச்சராக இருந்தபோது

ப்பு தொடர்பாகதாக்கல் செய்யப்பட்டபொதுநலமனுமீதுநீதிபதிகள் திருசத்யநாராயணா இது திருராஜமாணிக்கம் ஆகியோா் இந்தஉத்தரவைபிறப்பித்தனா்

விவசாயிகள் பிரச்சினையில் காங்கிரஸ் தலைவர் திருராகுல்காந்திஅரசியல் விளையாட்டுநடத்துகிறார் என்றுநாடாளுமன்றவிவகாரங்கள் துறைஅமைச்சா் திருநரேந்திரசிங் தோமா் குற்றம்சாட்டியுள்ளாா்

ஒட்டுநர் உரிமம் வாகனப்பதிவு சான்றிதழ் போன்றஆவணங்களின் மின்னணுவடிவத்தைஅமலாக்கஅமைப்புகள் ஏற்றுக்கொள்வதற்கானநடை முறையை மேற்கொள்ளுமாறுமாநில அரசுகளைமத்தியசாவைப்போக்குவரத்துநெடுஞ்சா லைத் துறைஅமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது இதற்கான செயல் நடவடிக்கைகள் குறித்துவெளியிட்டஅமைச்சகம் வாகனஉரிமையாளர்கள் தங்களதுஆவணங்களைடிஜிலாக்கர் எம்பரிவாகன் போன்றமொபைல் செயலிகள் மூலமும் காண்பிக்கலாம் என்றுதெரிவித்துள்ளது போக்குவரத்துதுறைபோன்றஅமலாக்கஅமைப்புகள் இந்தவிவரங்ளை ஈசலாள் செயலி மூலம் அறிந்துகொள்ளலாம் இந்தசெயலியில் வாகனங்களின் சரிபாா்ப்பு உரிமங்களின் நிலவரம் ஆகியவற்றைஅமலாக்கஅமைப்புகள் அறிந்துகொள்ள முடியும் என்றுஅமைச்சகம் அறிவித்துள்ளது

இநதபேச்சுவார்த்தைவரலாற்றுசிறப்புமிக்கதுஎன்றும் நேபாளத்துடனானஅமெரிக்காவின் நட்பைஉறுதிசெய்கிறதுஎன்றும் நேபாளஅமைச்சர் தெரிவித்தார் இருநாட்டுஉறவைமேலும் விரிவுபடுத்தஅளப்பரியவாய்ப்புகள் உள்ளனஎன்றும் அவர் கூறினார்

தெலங்கானாமாநிலத்தின் பல்வேறுபகுதிகளிலும் கடும் குளிர் நிலவுகிறது

இந்தபருவகாலத்தில் இதுவேமிகக்குறைந்தஅதிகபட்சவெப்பநிலையாகும்